தமிழக ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் இரண்டாம்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

இந்திய பொருளாதாரம் விரைவில் மீண்டும் எழுச்சி பெறும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

மது பாட்டில்கள் புடவைகள் குத்துவிளக்குகள் போன்ற பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்தார் முதல்கட்ட வாக்குப்பதிவு ஒருசில இடங்கள் தவிர அளைத்து இடங்களிலும் அமைதியாக நடைபெற்றது என்று அவர் கூறினார் சிறிய குறைப்பாடுகள் பற்றி வந்த புகார்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டதாகவும் சில வாக்குச்சாவடிகளில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட வாக்குப்பதிவும் உடனடியாக தொடங்கி நடந்தது என்றும் அவர் கூறினார்

இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்றுமாலை ஐந்து மணியுடன் நிறைவு பெறுகிறது

பிரதம் நகர்ப்புற குடியிருப்பு திட்டத்தின்கீழ் ஒரு கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

இத்திட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு கோடி வீடுகளுக்கான இலக்கை எட்டும்போது

குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக நேற்று நாடெங்கும் பல பேரணிகள் நடைபெற்றன ஹிமாச்சலபிரதேசம் சிம்வாவில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித் ஷா இந்த சுட்டத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை தவறாக வழிநடத்தி பிரிவுப்படுத்த வேண்டாம் என்று எதிர்கட்சியினரை கேட்டுக்கொண்டார் முந்தைய அரசுகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்காமல் தேசிய பாதுகாப்பில் மெத்தனமாக இருந்துவிட்டன என்று அவர் குற்றம்சாட்டினார் எல்லைக்கப்பால் துல்லியமான அதிரடி விமானத் தாக்குதல்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் ஊடுருவலை நிறுத்தி மக்களின் பாதுகாப்பை பிஜேபி அரசு உறுதி செய்துள்ளதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் குவஹாத்தியில் நடைபெற்ற பேரணியில் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனாவால் நேற்று பங்கேற்று உரையாற்றினார் மும்பை ஆகஸ்ட் கிரந்தி மைதானத்தில் நடைபெற்ற பெரும் திரளான மக்கள் பங்கேற்ற பேரணியில் மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சா் திரு தேவேந்திர பட்னவிஸ் உரையாற்றினாா் புதுச்சேரியிலும் குடியுரிமை திருத்த சுட்டம் ஆதரவு பேரணி நடைபெற்றது இந்திய பொருளாதாரம் அடுத்த சில ஆண்டுகளில் மீண்டும் எழுச்சி பெறும் என்று குடியரசுத் துணைத்தலைவா் திரு எம் வெங்கையா நாயுடு நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்

தற்போதைய மந்தநிலை சுழற்சி அடிப்படையிலானது என்றார் அவர் இந்த நிதியாண்டில் வளர்ச்சி விகித குறைவு காரணமாக சில சவால்களை இந்திய பொருளாதாரம் எதிர்நோக்கியுள்ளது என்றார் இத்தகைய பொருளாதார மந்தநிலை முன்பு பல சுமயம் ஏற்பட்டிருந்தது என்றும் ஒவ்வொரு முறையும் இந்த நிலைமை மாறி இந்திய பொருளாதாரம் உயர் வளர்ச்சி வேகத்தை மீண்டும் எட்டி பிடித்தது என்பதையும் குடியரசுத் துணைத்தலைவர் நினைவுகூர்ந்தார் குடியரிமை திருத்த சட்டம் குறித்து எதிர்கட்சியினர் உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கட்டுரையில் இந்தியாவின் நலன்களுக்கு எதிரான சக்திகளை திரட்டியும் வன்முறைகளை தூண்டும் வகையிலும் எதிர்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக குற்றம்சாட்டியுள்ளார் குடியுரிமை திருத்த சுட்டம் சாதி மதம் இனம் பாகுபாடின்றி எந்த இந்திய குடிமக்களின் உரிமைகளை மாற்றவோ திருத்தவோ செய்யாது என்று அவர் கூறினார் இந்த சுட்டம் இந்தியாவில் சமய சிறுபான்மையினரை அச்சுறத்துவதாக உள்ளது என்ற பிரச்சாரம் அடிப்படையற்றது என்றும் இந்தச் சட்டத்திற்கு எதிராக எதிர்கட்சியினர் போலி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் என்றம் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மோகன் உடல் நலக்குறைவால் நேற்று சென்னையில் காலமானார்

தமிழில் சிறந்த புலமை பெற்றவர் அவர் என்பது குறிப்பிடத்தக்கது

மேலும் பலருக்கு காயம் ஏற்பட்டது

ஈரான் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளின் நான்கு நாள் கூட்டு கப்பற்படை பயிற்சி இந்து மகா கடல் மற்றும் ஒமன் வளைகுடாப் பகுதியில் நேற்று தொடங்கியது ஜம்மு கஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் சுந்தா்பனி எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது

ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு ஹேமந்த் சோரன் நாளை பதவியேற்க உள்ளார் ரயில்வே துறையில் உள்ள எட்டு வகையான சேவை பிரிவுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்திய ரயில்வே மேலாண்மை சேவை பிரிவாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

திருத்தணி திருப்புகழ் திருப்படி விழாவை முன்ளிட்டு

இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இரண்டாவது இளையோா் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஈஸ்ட் லண்டனில் இன்று நடைபெறுகிறது